எடப்பாடி கே

தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குகின்றன காஞ்சிபுரத்தில் ஒரு சில கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன காந்தி சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட ழுயன்றபோது காவல் துறையினர் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி தஞ்சை கும்பகோணம் பட்டுக்கோட்டை திருவையாறு புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கன்னியாக்குமரி மாவட்ட விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்களும் தஞ்சை மாவட்டத்தில் சேதுபாவா சத்திரம் மல்லிப்பட்டிணம் அதிராமபட்டிணம் உள்ளிட்ட பகுதிகளிலுள்ள மீனவர்களும் கடலுக்குள் இன்று மீன் பிடிக்க செல்லவில்லை

திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயன்ற நூற்றுக்காண தி மு க காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தில் தி மு க

தி மு க

தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை மற்றும் பேரமைப்பும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதையடுத்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன

தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டரை லட்சம் ஆட்டோக்கள் இன்று இயங்காது என ஆட்டோ தொழிலாளர் சங்கங்கள் இன்று அறிவித்துள்ள நிலையில் ஆட்டோக்கள் இன்று இயங்குகின்றன

வன்முறையில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே சென்னை அண்ணாசாலையில் இன்று காலை நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு

கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் முழுமையாக நடைபெறுவதை அடுத்து ஒசூரிலிருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளி வரை மட்டுமே இயங்கப்படுகின்றன

இதனால் இரு மாநில மக்களும் அங்கு பாதிப்புக்கு உள்ளாகியதோடு காய்கறி போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்குகின்றன போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதோடு காவல்துறையினர் மோட்டார் பலக்க சைக்கிளில் ரோந்து சென்று கண்காணிப்பு நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுள்ளனர்

வரும் மக்களவைத் தேர்தலில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து பி ஜே

இதனிடையே கடையடைப்பு போராட்டம் மக்களிடையே வீணாண வதந்திகளையும் குழப்பதையும் ஏற்படுத்தியுள்ளதாக பி ஜே பி

இது தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது விலை உயர்வில் வரலாற்று சாதனை படைத்ததாக குற்றம் சாட்டினார் நாட்டில் எதிர்மறையான ஒரு சூழலை ஏற்படுத்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முயன்று வருவதாக அவர் குறை கூறினார்

ஜே பி பணியாற்றி வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் வெளிசூழல்தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருப்பதாக அவர் கூறினார்

எடப்பாடி கே

இந்த சட்டம் நுகர்வோர் மற்றும் கட்டுமான மேம்பாட்டு நிறுவனங்கள் இடையே ஒரு சமநிலையை உருவாக்கியுள்ளதாக கூறியஅவர் ஒப்பந்த முறையில் வெளிப்படைத்தன்மை பிரச்சனைகளில் விரைந்து தீர்வு போன்றவை இதன் முக்கிய நோக்கமாகும் என்றார் ஆன்லைன் மூலம் தகவல்கள் வெளியிடப்படுவதால் வாங்குவோர் விற்போர் இடையே பரஸ்பர நம்பிக்கை ஏற்படுவதாக அவர் எடுத்துரைத்தார் சிதம்பரம் ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடுகள் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை ரத்து செய்யக்கோரி அமலாக்க இயக்குநரகம் சி

சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று மனுதாக்கல் செய்துள்ளது

ஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஒ

இவ்வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியிருப்பதால் இதற்கான அவசியம் ஏற்பட்டிருப்பதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது